தமிழகத்தில் கூடுதல் கேபிள் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு

தென்மேற்கு பருவமழை இந்தாண்டு சராசரியாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இக்காலத்தில் வேளாண் உபகரணங்களை விற்கும் வர்தக நிறுவனங்கள் செயல்படவும் அரசு அனுமதித்துள்ளது வாகனங்களில் சரக்கு சேவை பரிமாற்றத்திற்கு சில விதிமுறைகளுடன் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் நிதி சார்ந்த நிறுவனங்களும் உடல்நலன் சார்ந்த சேவைகளும் முழுவதுமாக செயல்பட அரசு விதிகளை தளர்த்தியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் பரிமாற்றத்திற்கான உற்பத்தி மொத்த சில்லறை வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து வினியோக சங்கிலிகளும் செயல்படலாம் என அரசு தெரிவித்துள்ளது இணையவழி மின்னணு வர்த்தக தொழிற்சாலைகள் இயங்கவும் ஒப்புதல் அளித்துள்ள அரசு இருப்பினும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவது கட்டாயம் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது பிளம்பர் எலக்ட்ரீஷியன் தச்சுவேலை வாகன பழுதுநீக்கல் பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் ஊரக பகுதிகளில் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இப்பகுதிகளில் சிறுகுறு தொழில்சார்ந்த கட்டுமான பணிகள் நெடுஞ்சாலைகளில் உள்ள உணவகங்கள் உள்ளிட்டவை சமூக இடைவெளியுடன் இயங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நாடுமுழுவதும் முக கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு இடையிலான சரக்கு போக்குவரத்திற்கு தடையில்லை எனவும் அமைச்சகம் கூறியுள்ளது

ஷிப்ட் முறையில் செயல்படும் பணியிடங்களில் ஒரு மணி நேரம் கால இடைவெளி வழங்கப்படுவதுடன் அனைத்து ஊழியர்களும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது

ராஜீவ் கவுபா அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மேலும் அனைத்து மாநில காவல்துறை தலைவர்களுடனும் மத்திய அரசின் நெறிமுறைகள் சுமூகமாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்வது குறித்து அவர் கலந்தாலோசிக்கிறார் இந்த ஆலோசனையின்போது பிரதமர் அலுவலக முதன்மை செயலர் மத்திய சுகாதார செயலர் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர்

ரபி பருவத்தில் பெருமளவு கோதுமை உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டதையடுத்து விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு அதிகாரப்பூர்வமான கொள்முதல் முகமைகளின் தேவைகளை வேளாண் பெருமக்கள் கோரி வந்த நிலையில் இந்நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கொள்முதலுக்கான அனைத்தையும் தயாராக வைத்திருக்குமாறு மத்திய உணவு நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார்

கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதற்கான ளந்த திட்டமும் இல்லை எனவும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

இந்த இணையவழி வகுப்புகள் இக்கால கட்டத்தின் கட்டாய தேவை என மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

இத்தருணத்தில் அனைவரும் குறிப்பாக குழந்தைகள் தங்கள் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

தங்கமணி பொதுமக்களுக்கு மளிகை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இன்று வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் துாய்மை பணியாளர்கள் மருத்துவ துறை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு அனைத்து வகை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார்

மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் கேபிள் கட்டணம் அதிகமாக வசூலிப்பதாக புகார் வந்துள்ளதையடுத்து இச்செயலில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

நிவாரண நிதி வழங்கிய நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனிநபர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றிற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி

தேனி மாவட்டத்தில் காவல்துறையினர் அடிக்கடி பயன்படுத்தும் பேரிகாட் வாகன தடுப்புகளில் கிருமிநாசினி தெளிக்கும் பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி